தொற்று இல்லாத பிற நோய்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் இந்தியா முன்னிலை வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வேண்டும் என்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவா்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தொற்று இல்லாத பிற நோய்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது குறித்து பிரதம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் உலகம் முழுவதும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே ஐக்கிய நாடுகளின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவளம் தொற்று இல்லாத பிற நோய்களை தடுப்பதில் இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது இதபோன்ற நடவடிக்கைகளை உலகின் பிற நாடுகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அந்த நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது காச நோய் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அனைவருக்கும் சிறந்த சுகாதார வசதிகளை ஏற்படுத்தித்தர அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவா தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத்திட்டமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்தும்போது மருந்துகள் விரயமாவதை குறைக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

இயக்கப்படும் விமான சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட வரும் நிதியாண்டுக்கான நிதி மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வரும் நிதியாண்டுக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது வடகிழக்கு மாகாணங்களில் செயல்பட்டு வரும் நாட்டின் மிக பழமை வாய்ந்த அஸ்ஸாம் ரைபிள் படைப்பிரிவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளாா்

எல்லைப் பகுதிளில் நாட்டை பாதுகாத்து வரும் சேவைகளுக்கு இவர்களின் நாடு தலைவணங்குவதாக அந்த செய்தியில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மும்மூர்த்திகளில் ஒருவரும் கா்நாடக இசைமேதையுமான முத்துசாமி தீட்ஷிதர் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது

இவரது படைப்புகளில் பெரும்பான்மையான பாடல்கள் இந்து கடவுள்கள் மற்றும் கோவில்களை போற்றும் வகையில் அமைந்துள்ளது தற்போதை காலகட்டங்களில் நடைபெற்று வரும் கா்நாடக இசை கச்கேரிகளில் இவரது பாடல்கள் இடம்பெற்று வருகின்றன

இம்மாநிலங்களில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பல்வேறு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார் திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி தங்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிறார் பிஜேபி தலைவரும் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சருமான திரு ச்பானந்தா சோளாவாலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கிடையே தமிழகம் புதுச்சேரி கேரளா மாநிலங்களில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கன பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக திருக்கழுகுன்றம் திருப்போரூர் பகுதிகளிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கள்ளக்குறிச்சிலும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கடலூர் புதுச்சேரி திண்டிவனம் பகுதிகளிலும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி டி வி தினகரன் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் காரைக்குடி விருதுநகர் அருப்புக்கோட்டை பகுதிகளிலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவா் திரு சரத்குமாா் சென்னையிலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

அவரது நியமனத்தை பெரும்பான்மையான அமெரிக்க சௌட் உறுப்பினர்கள் அங்கீகரித்துள்ளனர் இது குறித்து டாக்டர் மூர்த்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அமெரிக்க அதிபரின் மருத்துவ ஆலோசகராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்

ஆஸ்திரேலியாவின் சிட்னி பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பெருமழையினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டின் மொத்த மழையில் மூன்றில் ஒரு பகுதி ஒரே வாரத்தில் சிட்னி மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் பகுதிகளில் பெய்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கிடையே மழை அங்கு சற்று குறையத் தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன